நரேந்திரமோடி கூறியுள்ளார்

செங்கோட்டையன் தெரிவித்தள்ளார்

நல்வாழ்வுத்துறை அமைச்சள் டாக்டர் விஜயபாஸ்கள் தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் ஊரகப் பகுதிகளின் பொருளாதார வளர்ச்சியில் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் உள்ள மகளிர் சுயஉதவிக் குழுவினரிடையே காணொலி காட்சி வாயிலாக அவர் கலந்துரையாடினார் பெண்கள் சமூக பொருளாதார ரீதியில் மேம்பட இந்த குழுக்கள் உதவியாக உள்ளது என்றார் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க அவா்களுக்கு நிதி சுதந்திரம் அவசியம் என்றும் இந்த சுதந்திரத்தை பெற்ற பெண்கள் சமூக தீமைகளை எதிர்த்து போராடும் வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்றும் கூறினார் அளைத்து துறைகளிலும் பெண்கள் முத்திரை பதித்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் வேளாண் மற்றும் பால் உற்பத்தி துறையில் மகளிரின் பங்களிப்பின்றி வளர்ச்சியை எட்டியிருக்க முடியாது என்றும் தெரிவித்தார் மகளிரின் திறனை கண்டறிய அவர்களுக்கு உரிய வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் பிரதம் கேட்டுக் கொண்டார்

நரேந்திரமோடி குறிப்பிட்டார் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்ற பெண்கள் இந்த குழுக்களின் மூலம் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தாங்கள் எவ்வாறு மேம்பாடு அடைந்தோம் என்பது குறித்து பிரதமரிடம் எடுத்துரைத்தனர்

மத்திய அரசின் திட்டங்கள் தங்களுக்கு மிகுந்த பயனை அளித்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர் நாட்டின் தொல்லியல் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் மக்களின் பங்களிப்பு அவசியம் என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் புத்தில்லியில் இந்திய தொல்லியல் அய்வுத்துறையின் தலைமை அலுவலக கட்டடத்தை திறந்து வைத்து பேசிய அவர் கற்றுலா வழிக்காட்டிகளாக பனியாற்ற இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார் அத்துடன் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கற்றிப் பாா்ப்பதில் பொதுமக்களிடையே ஆர்வத்தை அதிகரித்து சுற்றுலாத்தொழில் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

தொல்லியல் சிறப்புவாய்ந்த இடங்களை வானில் இருந்து செயற்கைக்கோள்கள் மூலம் புகைப்படம் எடுக்கும் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள நிலையில் சில நினைவுச் சின்னங்களை சுற்றுலாப் பயணிகள் புகைப்படம் எடுக்க அமைதி மறுப்பது சரியானதல்ல என்றும் பிரதமர் தெரிவித்தார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மத்திய நிதியமைச்சர் திரு

நேர்மையான மற்றும் சிறு நடுத்தர வரி செலுத்துவோரிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு பியூஷ்கோயல் தெரிவித்துள்ளார் மண்புழு உரத்தின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் வலியுறுத்தியுள்ளார்

மண்புழு உரம் தயாரிக்கும் முறையினை சிறு வயதிலேயே தெரிந்து கொண்டால் மாணவர்கள் அதனை மறக்கமாட்டர்கள் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார் வீடுகளில் சேரும் மக்கும் குப்பைகளை பயன்படுத்தி இயற்கை உரங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் திரு பன்வாரிலால் புரோகித் கேட்டுக் கொண்டார்

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையத்தில் பள்ளி மாணவா்களுக்கான எதிா்காலம் குறித்த கலந்தாய்வு நிகழ்ச்சியை மாநில அமைச்சர்கள் கேஏ செங்கோட்டையன் கேசி கருப்பண்ணன் ஆகியோர் தொடங்கி வைக்கனர் பின்னா் நிகழ்ச்சியில் பேசிய திரு

அரசு பள்ளிகளில் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான சீருடை அடுத்த ஆண்டு மாற்றியமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பன்னிரெண்டாம் வகுப்பு படிப்பை முடித்தவுடன் வேலைவாய்ப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கும் கல்வியை அறிமுகப்படுத்தி வருவதாகவும் திரு

செங்கோட்டையன் தெரிவித்தார் தரமான க்காதார் சேவைகளை வழங்குவதில் தமிழகம் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் உப்பிலிபாளையத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் தாய்மா்களின் இறப்பு விகிதத்தை வெகுவாக குறைத்ததற்கான சிறப்பு விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார் முன்னதாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த தொற்றுநோய் கண்காணிப்பு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுத்திட்ட பயிற்சி முகாமை அமைச்சா்கள் திரு விஜயபாஸ்கா் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் ஊழல் நடைபெறுவதாக கூறப்படுவதில் உண்மையில்லை என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

பின்னா் செய்தியாளாகளிடம் பேசிய திரு

அன்பழகன் எங்காவது ஒருசில இடங்களில்தான் தவறுகள் நடைபெறுவதாகவும் இதுபோன்று தவறு செய்வோா் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தாா்

மருத்துவப் படிப்புக்கான கலந்தாய்வில் ஏற்படும் தாமதம் காரணமாக பொறியியல் கல்லூரிகளை திறப்பதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக திரு

அன்பழகன் தெரிவித்தார்

செல்லூர் ராஜு கூறியுள்ளார்

செல்லுர் ராஜு தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வைகை அணையை தூர்வாருவதற்கான அறிவிப்பு தமிழக அரசால் உரியநேரத்தில் வெளியிடப்படும் என்று கூறினார் விழுப்புரத்தில் இருந்து சென்னை மற்றும் சேலம் வழித்தடங்களில் இயக்கப்படும் ஆறு இடைநில்லா பேருந்துகளின் சேவைகளை சட்டத்துறை அமைச்சா் திரு

சண்முகம் தொடங்கி வைத்தாா்

சண்முகம் தொடங்கி வைத்தார் பிரதமரின் பயிர்க்காப்பீட்டுத் திட்டம் கரூர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இம்மாவட்டத்தில் நெல் வாழை கரும்பு துவரை உளுந்து நிலக்கடலை எள் சோளம் மக்காச்சோளம் போன்ற பயிர்களை காப்பீடு செய்ததன் மூலம் இத்திட்டம் வறட்சிக்காலத்தில் தங்களுக்கு பேருதவியாக இருந்ததாக அந்த மாவட்டத்தை சேர்ந்த பயனாளி கமலமுர்த்தி தெரிவித்துள்ளார்

மத்திய அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் வளா்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் திரு அருனுடன் எமது செய்தி ஆசிரியர் ஜாய் உரையாடும் இந்த நிகழ்ச்சி சென்னை முதல் அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது சென்னை வானொலியின் செய்திப்பிரிவு வழங்கிவரும் வேளாண் அறிவியல் மையங்களின் பயன் குறித்த நிகழ்ச்சியில் நாளை காஞ்சிபுரம் மாவட்டம் இடம் பெறுகிறது